ஒத்திவைக்கப்பட்டன கஜ புயல் நிவாரண நடவடிக்கைகளை முன்னிட்டு

இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது வடமாநிலங்களில் கடும் பனிப்பொழிவும் குளிரும் வாட்டுகிறது

ஆண்டுகளுக்குப் பிறகு வெற்றிபெற்று சாதனை படைத்துள்ளது

அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்

மக்களவை நண்பகல் வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன இன்று மக்களவை கூடியதும் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து ர்ஃபேல் விமான பேரம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு விடப்பட வேண்டுமென்ற வலியுறத்தி கோஷம் எழுப்பினார்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்துக்கு ஒரு வட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் செய்ததாக பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியதாக தெரிவித்து அதை எதிர்த்து கோஷம் எழுப்பினார்கள் தேசம் உறுப்பினா்கள் சில் ஆந்திர பிரதேசத்துக்கு கூடுதல் நிதி கோரி கோஷம் தெலுங்கு எழுப்பினார்கள் இதன் காரணமாக கூட்டத்தை நண்பகல் வரை அவைத்தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார் சமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோருக்கு எதிராாக சிபிஐ விசாரணை நடத்துவதை எதிர்ப்பு தெரிவித்து சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது

அங்கன்வாடி பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் பணியை அங்கீகரிக்கவும் இந்த விருது வழங்கப்படுகிறது அங்கன்வாடிக்கு ஒதுக்கப்படும் நிதி அளவுக்கு குழந்தைகளுக்கு பலன் கிட்டுவதில்லை என்று அமைச்சர் திருமதி மேகாகாந்தி கவலை தெரிவித்தார்

அவருடன் அரசு உயரதிகாரிகள் மற்றும் வணிக பிரதிநிதிகளும் வந்துள்ளனா் நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசவுள்ளார் நார்வே பிரதமருக்கு நாளை குடியரசு தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை அவா் சந்தித்துப் பேசவுள்ளார்

கப்பல் கட்டுதல் பெட்ரோலியம் தொடர்பான தொழில்கள் புனல் மின்சாரம் தூய்மையான எரிசக்தி தகவல் தொடர்பு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்களில் நா்வே நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன கடல் வளத்தை பொருளாதார வளா்ச்சிக்கு பயன்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளும் ஆர்வம் கொண்டுள்ளன

தமது பயணத்தின்போது வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசும் அவர் இந்தியா ஜப்பான் நட்புறவு மாநாட்டிலும் பங்கேற்கிறார் இதேபோல் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி மேரிஸ் பெயனே யும் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தமது பயணத்தின்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா கவராஜ் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பாதுகாட்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார் நாளை மறுநாள் நடைபெறும் ரெய்சினா மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார் இந்தூஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறிய கருத்துகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார்

இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு மாறான செய்திகளை கூறி மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம்சாட்டியுள்ளார் முன்னதாக ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என்று கூறியிருந்தார் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் இந்தியர்கள் அவற்றின் உரிமையாளர்களாகவும் மாற வேண்டுமென்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் அறிவுறுத்தியுள்ளார் ஜலந்தரில் நடைபெறும் இந்தியா அறிவியல் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட எட்டாவது மகளிர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார் இந்தியர்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியபோதிலும் அவற்றின் உரிமையாளர்களாக மாறுவதில் பின்தங்கியிருக்கிறார்கள் என்றும் அவாகள் அந்த உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

திருவாரூர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ர்தது செய்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் செயலர் திரு மாலே மாலிக் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தேர்தல் ரத்து செய்யப்பட்டது பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தத் தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் செல்வாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

என்றாலும் ஆளும் அஇஅதிமுக பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் தேர்தலை தள்ளி வைக்கும்படி வலியுறுத்தின கஜ புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் என்பதால் அங்கு இந்த சமயத்தில் தேர்தல் நடத்துவது நிவாரணப் பணிகளை பாதிக்கும் என்று அரசியல் கட்சிகள் தெரிவித்திருந்தன புதிய தேர்தல் தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் மறைவால் இந்த தொகுதியில் காலியிடம் ஏற்பட்டது மக்களவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவின் தலைவராக அந்த கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

பிரச்சாரக் குழுவின் தலைவராக திரு அருண்ஜேட்லியும் ஊடக குழு பொறுப்பாளராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சமூக மற்றும் தன்னார்வ நிறுவனங்களை அணுகும் குழுவிள் தலைவராக மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் தொடர்பான மற்றொரு குழுவிற்கு மத்திய அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் வடஇந்திய மாநிலங்களில் பளிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் வாட்டுகிறது ஜம்மு கஷ்மீரில் வடாக் பகுதியில் தொடர்ந்து பனிப்பொழிவு உள்ளதால் அங்கு வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரிக்கு கீழ் உள்ளது இமாச்சல பிரதேசசம சிம்லாவில் இரண்டாவது முறையாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது கேலாங் கல்ப்பா டல்ஹவ்சி மணாலி ஆகிய இடங்களிலும் வெப்பநிலை பூஜ்ஜியத்துக்கும் கீழ் உள்ளது உத்திரபிரதேசத்தில் பளிப்பொழிவுடன் சூறைக்காற்றும் மழையும் ஒருசேர வாட்டுகின்றன இதன் காரணமாக பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரை அந்நாட்டு மண்ணிலேயே முதன் முறையாக கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றிபெற்றுள்ளது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது அற்ப்புதமான பேட்டிங் மிகச்சிறந்த பவுலிங்குடன் இந்திய அணி மேற்கொண்ட ஆட்டம் நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்கிறது என்று டுவிட்டரில் குறிப்பிட்டு இந்த வெற்றி தொடரட்டும் என்று வாழ்த்தி இருக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய மகளிர் குத்துச்சண்டை சேம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கலைவாணி வெள்ளிப்பதக்கம் வென்றார்

பங்களாதேஷ் பிரதமராக அவாமி லீக் கட்சியிள் தலைவர் திருமதி ஷேக் ஹசினா இன்று நான்காவது முறையாக பதவியேற்கிறார்